தமிழகம் கேரளா புதுச்சேரியில்இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

நரேந்திர மோடி உலக தண்ணீர் தினத்தையொட்டி மழைநீர் சேகரிப்பு இயக்கத்தை இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

அடுத்து வரும் மழழக் காலத்தில் மழழ நீரை திறம்பட சேமிக்க இந்த இயக்கம் வழிவகுக்கும் மழை எப்போது எங்கு பெய்தாலும் அதை சேமிக்க வேண்டும் என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படவுள்ளது பருவமழைக்கு முன்பும் மழைக் காலத்திலும் நீர் சேமிப்பை மிகப் பெரிய மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளும் நோக்கில் இது செயல்படுத்தப்படுகிறது மழைநீர் முறையாக சுமிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்க அனைவரையும்வலியுறுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நீர் பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு தொடர்பாக விவாதிக்க தேர்தல் நடைபெறும் மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபைக் கூட்டங்கள் நடைபெறவுள்ளது இன்று நடைபெறும் காணொலி வாயிலான நிகழ்ச்சியின்போது கென் பெத்வா இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வரலாற்றுச் சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய ஜல் சக்தி அமைச்சரும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப் பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பிரதமர் முன்னிலையில் கையெழுத்திடவுள்ளனர் இந்த இணைப்புத் திட்டத்தின் மூலம் தண்ணீர் பற்றறக்குறை அதிகம் உள்ள மத்தியப் பிரதேசத்தின் பன்னா திகாம்கர் சத்தர்புர் உள்ளிட்ட மாவட்டங்களும் உத்தரபிரதேசத்தின் பண்டா மகோபா ஜான்சி உள்ளிட்ட மாவட்டங்களும் பெரிதும் பயனடையும்

வேட்பு மலுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அதன் பின்னர் சுயேச்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படும்

இந்தத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று அவர் கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளுர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அசாமின் போக்காஹட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு நரேந்திர மோடி மாநிலத்தில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அசாமின் ஜோர்கட்டில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் புதிய வேலைவாய்ப்புகளை பிஜேபி அரசு உருவாக்கவில்லை என்றும் அசாமில் வெள்ள பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் மேற்கு வங்க மாநிலத்தில் பங்குராவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று மாலை பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மற்றும் திரணாமுல் காங்கிரஸ் கட்சிகளுக்கு மேற்கு வங்கத்தின் வளர்ச்சியில் அக்கறை இல்லை என்று குற்றம்சாட்டினார் மேற்குவங்க சுட்டப்பேரவை தேர்தலுக்கானபிஜேபியின் தேர்தல் அறிக்கையை இதனிடையே அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கொல்கத்தாவில் நேற்று மாலை வெளியிட்டார்

கிழக்கு மிட்னாப்பூரில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பனர்ஜி பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்று தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் தேர்தல் நடைபெறும் கேரளா மாநிலத்திலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று கேரளாவில் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் பிஜேபி வேட்பாளர்களுக்கு மத்திய இணையமைச்சர் ஆதரவாக திரு அனுராக் தாக்கூர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று அம்மாநிலத்தில் ரசாயனம் மற்றம் உரங்கள் துறை அமைச்சர் திரு சகதானந்த கவுடா பிரச்சாரம் மேற்கொள்கிறார் புதுச்சேரியில் என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியும் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன

இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கௌவே அழைப்பு விடுத்துள்ளதற்கு இணங்க தடுப்பூசித் திட்டத்தை நாட்டில் மிகப் பெரிய மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார்

புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்

உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஆள்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார்